திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யபட்டது

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு நாட்டு மக்கள் அளைவரும் ஆதரவு அளிக்க வேண்டுமௌ பிரதமா் திரு நரேந்திரமோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறிதது அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து சத்குரு ஜக்கி வரலாற்று பின்னணியுடன் நமது சகோதரத்துவ கலாச்சாரத்தை எடுத்துரைத்திருப்பதை வாசுதேவ் சுட்டிக்காட்டியுள்ளார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் வெளிநாடுகளிலிருந்து மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அகதிகளாக வந்த மக்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்குத்தானே தவிர யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்காக அல்ல என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் சில குயநல கக்திகள் மேற்கொண்டுள்ள தவறாள பிரச்சாரம் குறித்து ஜக்கி வாசுதேவ் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவையும் பிரதமர் தமது டுவிட்டர் பக்கத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார்

புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே துறை தலைவர் திரு வினோத் குமார் யாதவ் இதை தெரிவித்தார் கலவரம் மற்றும் வன்முறையை துண்டியவர்களிடம் இருந்து சேதமான பொருட்களுக்காள இழப்பீடு வசூலிக்கப்படும் என்றும் ரயில்வே காவல்துறையும் சும்பந்தப்பட்ட மாநில காவல் துறையும் இணைந்து வன்முறையாளர்களை அடையாளம் கானும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யபட்டது தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு அஜித் பவார் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் அம்மாநில ஆளுநர் திரு பகதிங் கோஷ்பாரி துணை முதல்வருக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முன்னாள் முதலமைச்சர் திரு அளேக் சவான் வர்ஷா கெய்க்வாட் உள்ளிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களும் திலிப் வால்சே பட்டில் தனஞ்செய் முன்டே உள்ளிட்ட தேசிய வாத காங்கிரஸ் உறப்பினர்களும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக்கொண்டனர்

ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த மேலும் ஐந்து அரசியல் தலைவர்களை அரசு நிர்வாகம் விடுவித்துள்ளது

நாட்டில் உள்ள வனப்பகுதியின் பரப்பளவு சுமார் ஜயாயிரம் சதர கிலோ மீட்டர் பரப்பளவிற்கு அதிகித்துள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் கூறியுள்ளாா் இந்திய வளப்பகுதிகள் பற்றிய ஆய்வறிக்கையை இன்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசிய அவர் மொத்த மரங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது என்றாா் பாரீஸ் உடன்படிக்கையில் தெரிவிக்கப்பட்ட இலக்கை அடைய முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஆயுத உரிமம் வழங்கியதில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் இன்று ஜம்மு கஷ்மீர் மற்றும் தில்லியில் இன்று சோதனை நடத்தியுள்ளனர்

று ஏ எஸ் அதிகாகள் பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களாக பணியாற்றிய உயரதிகாரிகளின் வீடுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இயற்கையையும் நமது கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதோடு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கவும் பாடுபட வேண்டுமென குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளாா் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சத்யசாய் அறக்கட்டளையின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் பேசிய அவா் கேரளாவில் சுற்றுவாத்துறை வாய்ப்புகள் பெருமளவு இருப்பது மாநிலத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார் பின்னர் அவர் தேசிய குழந்தைகள் அறிவியல் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்

முதற்கட்ட தேர்தலின்போது பல்வேறு காரணங்களால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்ட அல்லது ரத்து செய்யப்பட்ட வாக்குச்சாவடிகளிலும் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது

இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன அதளைத் தொடர்ந்து ஊராட்சி துணைத்தலைவர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நடைபெறும்

இரு கட்டங்களாக நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை வெளியிட தடை விதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்ற விடுமுறை கால அமர்வு தள்ளுபடி செய்தது

மாநிலங்களைப் பொறுத்தவரை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலங்கானா மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்கள் பட்டியலில் முன்னிலை வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் குடிநீர் மற்றும் துப்புரவு ளரிசக்தி தொழில்துறைகளில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக இந்த சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராஜீவ்குமார் தெரிவித்தார்

நாளை மறுநாள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் குறைக்கப்பட்ட வட்டி விகிதம் நடைமுறைக்கு வருகிறது

நுரையீரல் புற்றுநோய் காரணமாக அவர் மும்பையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவந்தார் இறுதி சடங்குகள் அவரது சொந்த ஊரான திம்மப்பூரில் நாளை முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும்

வடமாநிலங்களில் நடுக்கும் குளிர் வாட்டுகிறது குளிர்காரணமாக ஹரியானா அரசு அனைத்துப் பள்ளிகளுக்கும் இரண்டு நாட்கள் விடுமுறை அறிவிக்க முடிவு செய்துள்ளது பனிமூட்டம் காரணமாக ரயில் சாலை விமானப் போக்குவர்தது பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது தலைநகர் தில்லியில் பனிப்படலம் புகை மண்டலம் போல காட்சியளிக்கிறது

அங்குள்ள தூல் ஏரி உறைந்து காணப்படுகிறது குடிநீர் விநியோகிக்கும் குழாய்களிலும் ஐஸ் கட்டி உரைந்துள்ளதால் தண்ணீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டு தினத்தில் மழையும் பளிப்பொழிவும் இருக்கக்கூடும் என்று வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது